இனிவிரிவானசெய்திகள் நாட்டின் நலனைகருத்தில் கொண்டுமண்டலபொருளாதாரகூட்டமைப்பு ஒப்பந்தத்தில் இந்தியாகையெழுத்திடவில்லைஎன்றுமத்தியவர்த்தகத்துறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் கூறியுள்ளார்

நாட்டின் நலனுக்காகசமரசம் செய்துகொள்ளமுடியாது என்றுமற்றஉறுப்பு நாடுகளிடம் இந்தியாவின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாககூறினார் சமநிலைவர்த்தகபற்றாக்குறை இந்தியசரக்குமற்றும் சேவைதுறைக்குசந்தைவாய்ப்பு இந்தியாவின் முக்கியகோரிக்கையாக இருந்ததுஎன்றுகூறினார்

இதுகுறித்துமத்தியசுற்றுச்சூழல் வனத்துறைஅமைச்சர் மற்றம் திருபிரகாஷ் ஐவடேக்கர் வெளியிட்டுள்ளடிவிட்டர் பதிவில் மத்தியஅரகஅளிக்கும் பல்வேறுதிட்டபயன்கள் மூலம் சர்க்கரைஆலைகள் அதிகபிழித்திறன் கொண்டகரும்பு மற்றும் துணைப்பொருட்களிலிருந்துஎத்தனால் உற்பத்திசெய்யும் என்றுஎதிர்ப்பார்க்கப்படுவதாககுறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் எத்தனால் உற்பத்திஅதிகரிக்கும் என்றும் கற்றுச்சூழல் பாதிப்பு அதிகரிக்காதுஎன்றும் திருபிரகாஷ் ஐவடேக்கர் பதிவிட்டுள்ளார் நடைபெறவுள்ளதெற்காசியநாடுகளுக்கு இடையேயானகற்றுச்சூழல் தொடர்பானகூட்டத்தில் டாக்காவில் மத்தியசுற்றுச்சூழல் மற்றும் தகவல் ஒளிபரப்புத் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஐவடேக்கர் இன்று பங்கேற்கிறார்

பங்களாதேஷ் தகவல் ஒளிபரப்புத் துறைஅமைச்சர் திருஹசன் மஹ்முத்தைதிருபிரகாஷ் ஜவடேக்கர் சந்தித்துபேசவுள்ளார்

வெங்காயத்தைமற்றநாடுகளிலிருந்துவிரைவாக இறக்குமதிசெய்வதற்கானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றுமத்தியஅரசுதெரிவித்துள்ளது இது தொடர்பாகஆப்கானிஸ்தான் எகிப்து துருக்கி ஈரான் நாடுகளில் உள்ள இந்திய துதர்கள் அந்நாடுகளிடம் கோரிக்கைவைக்கஉள்ளனர்

காவல்துறையினரும் வழக்கறிஞர்களும் நீதித்துறையின் முக்கிய தூண்கள் என்றும் அவர்கள் நல்லிணக்கத்துடன் செயல்படவேண்டும் என்றும் அப்போதுஅவர் கூறினாா் காயமடைந்தகாவல் துறையினருக்கு இலவசமருத்துவசிகிச்சை அளிப்பதைஉறுதிசெய்யுமாறுதில்லிகாவல் துறைஆணையர் திருஅமுல்யாபட்நாயக்கிற்குஅவர் அறிவுறுத்தியுள்ளார் அதேபோல் காயமடைந்தவழக்கறிஞர்களுக்குசிறந்தசிகிச்சைஅளிக்கப்படுவதைஉறுதிசெய்யுமாறுதலைமைசெயலாளர் திருவிஜயகுமார் தேவுக்கும் துணைநிலைஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் கடந்தசனிகிழமைஅன்றுநீதிமன்றத்திற்குவெளியேகாவல்துறையைசேர்ந்தஒருவர் தாக்கப்பட்டதுதொடர்பாகநடவடிக்கைஎடுக்ககோரிஆயிரக்கணக்கானகாவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார்

ஏற்கனவேதேர்தல் காலங்களில் மக்களுக்குஅளித்த வாக்குறுதிகளையும் சொல்வாதபலதிட்டங்களையும் அஇஅதிமுகஅரசுநிறைவேற்றியுள்ளதாகவும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார் நாட்டின் வடமாநிலங்களில் நடைபெறம் காற்றுமாசுவைகட்டுப்படுத்துவதுகுறித்துமத்திய அரசுதொடர்ந்துநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருகிது இது தொடர்பாகபிரதமர் திருநரேந்திரமோடிநேற்றுஆய்வு நடத்தினார்

பஞ்சாப் ஹரியானாவில் காய்ந்தபயிர்களைளரிப்பவர்கள் மீதுநடவடிக்கைஎடுக்கவேண்டுமென்றுமுடிவு செய்யப்பட்டது இவர்களைகண்காணித்து அபராதம் விதிப்பதற்குமேலும் கண்காணிப்பு குழுக்களைஅழைப்புமாறு இந்தமாநிலஅரசுகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கிடையேதில்லி பஞ்சாப் ஹரியானா உத்திரப்பிரதேசம் ஆகியமாநிலங்களின் தலைமைசெயலாளர்களுக்குடச்சநீதிமன்றம் சம்மன் அளித்துள்ளது ஒவ்வொருவருடமும் நிகழும் இந்தகாற்றமாகவைகட்டுப்படுத்த இந்தஅரசுகள் உரியநடவடிக்கைகள் மேற்கொள்வதில்லைஎன்றுஉச்சநீதிமன்றம் கூறியுள்ளது காய்ந்தபயிர்களைஎரிப்பவர்களைஎளிதில் கண்டறியசிறியரகஆளில்லாவிமானத்தைபயன்படுத்தமாறுஅதிகாரிகளுக்குதேசியபசுமைதீர்ப்பாயம் அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையேஉயிரி பூங்காஅமைப்பதன் மூலம் காற்றுமாகபிரச்சினைக்குதீர்வு காண முடியூல் என்றுபிரபலவேளாண் விஞ்ஞானிடாக்டர் எம் ஸ்வாமிநாதன் கருத்துதெரிவித்துள்ளாா் மேற்குமத்தியமற்றும் அதனைஒட்டியகிழக்குமத்தியபகுதியில் அரபிக்கடலின் மையம் கொண்டுள்ளமகாஅதிதீவிர புயல் நாளைகாலைகுஜராத்தில் கரையைகடக்கும் என்றுவானிலைமையம் அறிவித்துள்ளது

சீனஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சீராக் ஷெட்டி இணைகாலிறுதியின் முந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளது

வியட்நாம் தலைநகர் ஹனோயில் நடைபெற்றுவரும் சர்வதேசமகளிர் கால்பந்துபோட்டியில் இந்தியஅணி இன்றுவியட்நாம் அணியைஎதிர்கொள்கிறது இந்தியா வெஸ்ட் இன்டீஸ் மகளிர் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதுஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்றுநார்த்சவுன்டில் நடைபெறஉள்ளது

மூன்றுபோட்டிகளைகொண்ட இத்தொடரில் இரண்டுஅணிகளும் தலாஒருபோட்டியில் வெற்றிபெற்றுள்ளன